விவசாயிகள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினரின் நலனுக்காக வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சிபிஐ யின் புதிய இயக்குனராக திரு ரிஷி குமார் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார் அடிப்படை சேவைகள் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் கிடைப்பதை அரசு அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

டேவிஸ் கோப்பை இறுதிச்சுற்றுக்கான தகுதி டென்னிஸ் போட்டி இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா திவிஜ் ஷரண் இணை வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினரின் நலனுக்காக வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் தாக்கூர் நகரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் விவசாயக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்நிறத்தி எதிர்க்கட்சியினர் தேவையற்ற சர்சைகளை ஏற்படுக்கி வருவதாகவும் அவர் கூறினார்

குடியுரிமை சுட்டத்திருத்த மசோதா நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறிய பிரதமர் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கு இந்த சுட்டத்திருத்தம் வகை செய்வதாக பிரதமர் கூறினார் சிபிஐ யின் புதிய இயக்குனராக திரு ரிஷி குமார் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான உயர்மட்டக்குழுவினர் அவரை தேர்வு செய்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியில் இருப்பார்

குடிநீர் சாலை வசதி மின்சார வசதி ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் கிடைப்பதை அரசு அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சேலத்தில் இன்று அனைத்துத்துறைகளின் வளர்ச்சித் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார் வேளாண் துறை மூலம் விவசாயிகளுக்கு உரம் விதை ஆகியவை தேவையான அளவு வழங்கப்பட வேண்டும் என்றும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பல்வேறு கட்டடப்பணிகளை பொதுப்பணித்துறையினர் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்

சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரோகினி மற்றும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக கூறிய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் தமது அரசை கவிழ்க்கும் நோக்கிலேயே செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார்

கள்ளியாகுமரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்நிகழ்ச்சியின்போது பிரதமர் மத்திய அரசின் சார்பில் முடிக்கப்பட்ட திட்டங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதோடு புதிய திட்டங்களையும் துவக்கி வைப்பார் என்றும் தெரிவித்தார் பட்ஜெட் பற்றிய செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் நாட்டின் நலன்கருதி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் முன்னதாக கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரியில் பிரதமர் வருகைக்காக ஏற்படுத்தப்படவுள்ள மேடைக்கான பூமிபூஜை விழாவில் அவர் பங்கேற்றார்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குழந்தைகளுக்கு ஆங்கில வழிக்கல்வி கற்பிக்கப்படும் நடுநிலைப்பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கான கல்வி உபகரணங்கள் சீருடைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ராசிபுரம் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுவரும் குடிநீர் திட்டப்பணிகள் மற்றும் அரசு ஈ சேவை மையங்களில் செயல்பாடு குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார் வரும் கோடைகாலத்தில் நகர்ப்புறங்களில் கிராம ஊராட்சிகளிலும் குடிநீர் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அரசு ஈ சேவை மையப்பணிகள் குறித்த காலத்தில் விண்ணப்பித்தவர்களை சென்றடைய பணியாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி சரோஜா கேட்டுக்கொண்டார் சிங்கப்பூர் ஹாங்காங்கைத் தொடர்ந்து கத்தார் நாட்டில் ஆவின் விற்பனையை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி தொடங்கிவைத்துள்ளார் இத்தொடர்பாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கத்தார் தலைநகர் தோஹாவில் ஆவின் விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது

ஆவின் பொருட்கள் தரமாக உள்ளதால் கத்தார் மக்களிடையே இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்றும் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் கிராமப்புற ஏழை மகளிரின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நாட்டுக்கோழி வளர்ப்புத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் விலையில்லா நாட்டுக்கோழி வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டுக்கோழி வளர்ப்பு விலையில்லா வெள்ளாடு மற்றும் கறவை மாடுகள் உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களால் ஏழை பெண்களின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாக கூறினார் கால்நடை பராமரிப்புத்துறையில் காலிப்பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஏழைப் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நாட்டுக்கோழி வளர்ப்புத் திட்டம் ஒரு சீரியத்திட்டமாகும் என்றார்

இருப்பினும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை சிலர் பயன்படுத்துவதாக புகார்கள் வருவதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடியை சுற்றியுள்ள தீவுகளுக்கு படகுப் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளாா் மத்திய அரசின் சீாமிகு நகரத் திட்டத்தின் கீழ் முத்துநகர் கடற்கரையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் கலந்துகொண்ட தமிழகத்தை சேர்ந்த என் சி சி மாணவர்களை ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் இன்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் எளிய குடும்பத்தில் பிறந்து தனது அயராத உழைப்பின் மூலம் விஞ்ஞானியாக ஆசிரியராக இசைக்கலைஞராக பல்வேறு நிலைகளிலிருந்து நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் என்றும் அவரை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் ஆளுநர் என் சி சி மாணவர்களை கேட்டுக்கொண்டார்

இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் இரண்டு ரயில்வே மேம்பாலங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் மதுரை திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் கட்டும் பணியை அமைச்சர்கள் திரு செல்லூர் ராஜு திரு உதயகுமார் ஆகியோர் இன்று திறந்துவைத்தனர்

பணிக்கு செல்லும் மகளிருக்கு மானிய விலையில் இருக்கர வாகனங்களையும் அமைச்சர் வழங்கினார் கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் காட்டப்பட்டுள்ள சுயான் மனோஜ் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று புனே அணியை எதிர்கொள்கிறது